பெறப்படாதுஎனஉணவுத்துறைஅமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் இதனைஅஞசல் செய்யும்

இது இரவு எட்டுமணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பற்றிபேசும் காங்கிரஸ் கட்சி அக்கட்சி ஆட்சிநடைபெறும் மாநிலங்களில் ஐனநாயகம் அதைநடைமுறைப்படுத்தமுயற்சிக்கவேண்டும் எனபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

இந்த யூனியன் பிரதேசத்தில் மாவட்டவளர்ச்சிக்கவுன்சில் தேர்தல் வெற்றிகரமாகநடத்தப்பட்டிருப்பதன் மூலம் மகாத்மாகாந்தியின் கிராமசுயராஜ்ய கனவு காஷ்மீரிலும் நிறைவேறியிருப்பதாகஅவர் குறிப்பிட்டார் மேலும் காங்கிரஸ் கட்சிஆட்சிநடைபெறும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபிறகும் இதுவரைஉள்ளாட்சித்தேர்தலைநடத்தாததுஏன் என்றும் பிரதமர் வினவினார்

இந்தியவானொலிக்குஅவர் அகில அளித்துள்ளசிறப்புப்பேட்டியில் நாட்டில் கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்தமத்தியஅரசுஉறுதிபூண்டுள்ளதாககூறினார் புதிதாகஅமைக்கப்படும் பசுமைவிரைவுச்சாலைகள் பயன்பாட்டிற்குவரும்போது நாட்டன் சரக்குபோக்குவரத்துமற்றும் பயணமுறையில் பெரும் மாற்றம் ஏற்படும் என்றார் மாநிலமனிதஉரிமைகள் தலைவரைதே்வு செய்வதற்கானஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதலைமையில் இன்றுசென்னையில் நடைபெற்றது பேரவைத் தலைவர் திருதனபால் இக்கூட்டத்தில் பங்கேற்றார் இந்ததேர்வுக் குழுவில் இடம்பெற்றுள்ளஎதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இந்தகூட்டத்தில் பங்கேற்கவில்லை

னஹதராபாத்தில் உள்ளஅப்போலோமருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளநடிகர் ரஜினினந்தைதொலைபேசி மூவம் தொடர்பு கொண்டமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமிஅவரதஉடல் நலன் குறித்துகேட்டறிந்தாா் ரத்தஅழுத்தமாறுபாடுகாரணமாகநடிகர் ரஜினிகாந்த் நேற்றுமருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரதுஉடல்நிலைசீராக இருப்பதாகமருத்துவர்கள் கூறியுள்ளனர் அவரைமர்த்துவமனையிலிருந்துவீட்டுக்குஅனுப்புவதுகுறித்து இன்றுமாலைமுடிவு செய்யப்படும் என்றுஅந்தமருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் பொங்கல் பரிசுதொகுப்புக்கானடோக்கன் விநியோகம் இன்றுதொடங்கியது

பொதுவிநியோகத்தில் எந்தகாரணத்திற்காகவும் பிரச்சினைஏற்படாதவாறுமக்கள் பொருட்களைஎளிதில் பெறுவதற்குநடவடிக்கைஎடுக்குமாறுமுதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் திருகாமராஜ் தெரிவித்தார்

தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுகூட்டுறவு சர்க்கரைஆலையில் கரும்பு சாகுபடியில் நவீனதொழில்நுட்பம் குறித்தபயிற்சியைதொடங்கிவைத்துபேசியஅவர் திட்டங்கள் விவசாயத் குறித்த இந்தபயிற்சியின்போதுஎடுத்துரைக்கப்படும் என்றார் இதுதவிரவிவசாயிகள் சார்பில் மாற்றுக்கருத்துக்கள் இருந்தால் அதை இந்தபயிற்சியின்போதுபதிவு செய்வதுடன் மாவட்டத்தின் வேளாண் வளர்ச்சிக்கானஆவோசனைகளையும் விவசாயிகள் தெரிவிக்கலாம் என்றுஅவர் குறிப்பிட்டார்

சென்னை நாகை கன்னியாகுமிஉள்ளிட்ட இடங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிசெலுத்தப்பட்டது சென்னையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மீன்வளத்துறைஅமைச்சா் திருஜெயக்குமார் பங்கேற்றுசுனாமியால் உயிரிழந்தவர்குளுக்கு அஞ்சலிசெலுத்தினார் செங்கல்பட்டுமாவட்டம் சதரங்கப்பட்டினத்தில் உள்ளசுனாமிநினைவுதுணில் மீனவர்கள் மெழுகுவர்த்திஏற்றி மவுன அஞ்சலிசெலுத்தினர் இம்மாவட்டத்தில் கல்பாக்கம் புதுப்பட்டினம் மெய்யூர் உள்ளிட்டமீனவகிராமங்களிலும் சுனாமிநினைவு தினம் அவுசரிக்கப்பட்டது கடலூரில் மீனவர்கள் பேரணியாகசென்றுசோனாங்குப்பம் கடற்பகுதியில் மலர்தூவி சுனாமியின்போதஉயிரிழந்த தங்களதுஉறவுகளுக்கு அஞ்சலிசெலுத்தினர் இம்மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை சாமியார்பேட்டைஉள்ளிட்டகடலோரகிராமங்களிலும் சுனாமிநினைவுதினம் அனுசரிக்கப்பட்டது

கன்னியாகுமரிமாவட்டத்தில் மணக்குடி கொட்டில்பாடு குளச்சல் கன்னியாகுமரிஉள்ளிட்டகடற்கரைப்பகுதிகளில் சுனாமிநினைவுதினம் அனுசரிக்கப்பட்டது

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் சென்னைஅணி இன்றுஈஸ்ட் பெங்கால் அணியைஎதிர்கொள்கிறது